இன்று நிறைவேற்றப்பட்டது

எழுப்பி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் அமளி ஏற்பட்டது

மக்கள் சுலபமாக வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை மேம்படுத்த அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

வழங்க முடிவு செய்துள்ளதாக துணைநிலை ஆளுநர் திரு ஜி சி முர்மு கூறியுள்ளார்

எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஜாலியன் வாலாபாக் தேசிய நினைவு சின்ன திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது கடந்த கூட்டத் தொடரில் இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மாநிலங்களவையும் இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது

காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அறக்கட்டளை நிர்வாகி என்ற பிரிவை ரத்து செய்ய இந்த மசோதாவில் வகைசெய்யப்பட்டுள்ளது மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் இல்லாததால் எதிர்க்கட்சியில் தனிப்பெரும் கட்சியின் தலைவர் நிர்வாகி ஆவார் என்று மசோதாவில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது நியமிக்கப்படும் நிர்வாகியை அவரது பதவிக் காலம் முடிவதற்கு முன்னதாகவே எந்தக் காரணமும் கூறாமல் நீக்கவும் இந்த மசோதாவில் வகைசெய்யப்பட்டுள்ளது இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்த கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் பட்டேல் இந்த விஷயத்தில் அரசியல் ஏதும் இல்லை என்று கூறினார் தற்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இந்த அறக்கட்டளையில் அங்கம் வகிப்பார்கள் என அவர் தெரிவித்தார் அடுத்து வரும் தலைமுறைகள் நாட்டிற்காக தியாகம் செய்தவர்களை என்றென்றும் நினைவுகூறும் வகையில் நினைவு சின்னம் ஒன்றை அமைப்பதே அரசின் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டார் முன்னதாக விவாதத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திரு பிரதாப் சிங் பாஜ்வா மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் மேலும் விடுதலை போராட்ட வீரர் பகத் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மாநிலங்களவை இன்று எதிர்க்கட்சிகளின் அமளியால் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டது அவை தொடங்கியதும் இடதுசாரி ஆம் ஆத்மி மற்றும் சில காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக் கழகம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் நிலவரம் குறித்த விஷயங்களை எழுப்ப முயன்றனர் இதற்கு மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு அனுமதி மறுத்ததை அடுத்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து அவைத் தலைவர் பிற்பகல் இரண்டு மணி வரை அவையை ஒத்தி வைத்தார் இரண்டு மணிக்கு பின்னர் மாநிலங்களவை சுமுகமாக நடைபெற்றது மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி அவையின் மையப் பகுதிக்கு வந்து முழக்கமிட்டதால் கூச்சல் குழப்பம் நிலவியது கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக் கழக விவகாரம் மற்றும் திருமதி சோனியாகாந்தி திரு ராகுல்காந்தி ஆகியோருக்கு சிறப்பு பாதுகாப்புக் குழு பாதுகாப்பு ரத்து செய்யப்பட்டது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள் ஜம்மு காஷ்மீரில் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ள திரு ஃபரூக் அப்துல்லா போன்றோரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள் சென்னை ஐ டி யில் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் நீதி வேண்டும் என திமுக உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் தொழில் நடத்த உகந்த நாடுகள் தரவரிசை குறியீட்டில் பெரும் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார்

மக்கள் சுலபமான முறையில் வாழ்வதற்கு உகந்த சூழலை இந்த நிறுவனங்கள் தொழில்நுட்ப ரீதியில் முக்கிய பங்கை அளிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார்

நாட்டில் சுகாதார கட்டமைப்பை உருவாக்க அரசு மிகப்பெரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த மையங்கள் ஆரம்ப சுகாதார மையங்களின் செயல்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் இயங்கும் என்று அவர் கூறினார்

வாடகைத் தாய் முறைப்படுத்துதல் மசோதா மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வாடகைத் தாய் முறையை வணிக ரீதியில் மேற்கொள்வதை இந்த மசோதா தடை செய்யும் அதேசமயம் சட்டத்திற்குட்பட்டு முறையாக இதனை மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் வாடகைத்தாய் முறையை முறையாக நடைமுறைப்படுத்த தேசிய அளவிலும் மாநில அளவிலும் வாரியங்கள் அமைக்கப்படும் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தி பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா வாடகைத்தாய் முறையின் மையமாக உருவெடுத்துள்ளது என்று கூறினார்

வாடகைத்தாய் முறையை சிறப்பான முறையில் நெறிப்படுத்துவதே இந்த மசோதாவின் நோக்கம் என்று அமைச்சர் கூறினார்

மணிக்காம் காவல்துறை பயிற்சி கல்லூரியில் பயிற்சி நிறைவு அணி வகுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றி உள்ளதாக அவர் கூறினார்

கோவாவில் நாளை தொடங்க உள்ள சர்வதேச இந்திய திரைப்பட விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

சர்வதேச இந்திய திரைப்பட விழாவின் பொன்விழா ஆண்டாக இது இருப்பதால் பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்திய தொழில் நிறுவனங்கள் பல்கேரியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று அந்நாட்டு துணை பிரதமர் மரியானா நிக்கோலோவா கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் இன்று இந்திய தொழில்நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய பல்கேரியாவில் தொழில்நடத்த உகந்த சூழ்நிலை நிலவுவதாக தெரிவித்தார் அவர் பல்கேரியாவில் வரி விகிதங்கள் மிகவும் குறைவாக உள்ளன என்றும் தொழிலாளர்கள் திறன் மிக்கவர்கள் என்றும் அவர் கூறினார் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு முதலீட்டு மேம்பாட்டு சட்டத்தின்கீழ் சிறப்பு சலுகைகள் அளிக்கப்பட்டு வருவதாக பல்கேரிய துணை பிரதமர் தெரிவித்தார் இந்தியா பல்கேரியா இடையேயான வர்த்தக உறவு தமது இந்த பயணத்தின் மூலம் மேலும் வலுப்பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

பிரதமா் திரு நரேந்திமோடி டுவிட்டரில் மறைந்த தலைவருக்கு புகழஞ்சலி சூட்டியுள்ளார் புதுதில்லி சக்தி ஸ்தல்லில் உள்ள இந்திரா காந்தியின் நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி முன்னாள் குடியரசு துணைத்தலைவா் திரு ஹமீது அன்சாரி முன்னாள் பிரதமா் டாக்டா் மன்மோகன் சிங் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர்

இந்தப் போட்டி மஸ்கட்டில் இன்று இரவு நடைபெறுகிறது இந்த சுற்றில் ஏற்கனவே மூன்று போட்டிகளிலும் தோல்வி அடைந்துள்ள இந்தியா இந்தப் போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த சுற்றுக்கு தகுதிபெற முடியும் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டிகள் கஜகஸ்தானில் நடைபெற உள்ளன

இந்தத் தகவலை சர்வதேச டென்னிஸ் சம்மேளனம் தெரிவித்துள்ளதாக அகில இந்திய டென்னிஸ் சங்க பொதுச் செயலாளர் திரு ஹிரோன்மாய் சாட்டர்ஜி கூறியுள்ளார்